உதவித் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

இன்று தொடங்கியது

இன்று நிறைவடைகிறது

மணி முதல் எட்டு மணி வரையும் பட்டாசுகள் வெடிக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது

ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டுமென்று இத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் வி சரோஜா கேட்டுக் கொண்டுள்ளார்

தொழிலாளர்கள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளைச் சேர்ந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களை அனுமதிக்கும் மசோதாவிற்கு ஜப்பாள் அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது இனி விரிவான செய்திகள் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் விஞ்ஞான் பவனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியணச்சர் திரு அருண் ஜேட்லி குறு சிறு நடுத்தர தொழில்துறை இணை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் ஆகியோரும் கலந்துகொள்கின்றனர் இத்தொழில் துறையினருக்கு எளிதில் கடன் வசதி வழங்குவது சந்தை அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது

வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவும் இந்த தொழில்கள் துறைக்கு இத்திட்டம் உத்வேகம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சத்திஷ்கா் சட்டப்பேரவைக்கான இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டத் தோ்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும்

இம்மாநில சட்டப்பேரவை தேர்தல் தயார் நிலை குறித்து தேர்தல் ஆணையர்கள் ராய்ப்பூரில் நேற்று விரிவான ஆய்வுகளை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஒ பி ராவத் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு நப்பிக்கையை ஏற்படுத்த மத்திய ஆயுதப்படை பிரிவினர் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் மத்தியப் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

மிசோராம் சுட்டப்பேரவைத் தோதலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது

இக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு இன்று புதுதில்லியில் கூடியது

பிஜேபி யின் மத்திய தேர்தல் குழுக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கட்சியின் தேசிய தலைவா் திரு அமித்ஷா மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அருண்ஜேட்வி திருமதி கஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நான்கு நீதிபதிகளும் இன்று பதவியேற்றனர் புதிய நீதிபதிகளான திரு ஹேமந்த் குப்தா திரு ஆர் சுபாஷ் ரெட்டி திரு எம் ஆர் ஷா திரு அஜய் ரஸ்தோகி ஆகியோருக்கு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் மத்தியப் பிரதேசும் குஜராத் பாட்னா திரிபுரா உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதிகளாக இருந்த இவர்களுக்கு பதவி உயர்வு அளித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர்

தீபாவளி பண்டிகையின்போது இரண்டு மணி நேரமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் அனுமதி வழங்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே பட்டாசு வெடிப்பது தொடர்பாக நிபந்தனை விதித்த உச்சநீதிமன்றம் தீபாவளி அன்று இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே வெடிக்க வேண்டுமென்று உத்தரவிட்டிருந்தது இதனை மறுபரிசீலனை செய்யக்கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்ததையடுத்து இரண்டு மணி நேரம் மட்டும் என்ற நிபந்தனையில் மாற்றம் இல்லை என்றும் எந்த இரண்டு மணி நேரம் என்பதை தமிழக அரசு தீர்மானித்துக் கொள்ளவாம் என்றும் உச்சநீதிமன்றம் முந்தைய உத்தரவில் திருத்தம் செய்தது இதைபடுத்து காலையிலும் இரவிலும் தவா ஒரு மணி நேரம் பட்டாசு வெடிக்க தற்போது தமிழக அரசு அனுமதித்துள்ளது மாசு இல்வாத சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் குறைந்த ஒலியுடனும் குறைந்த மாசுத்தன்மையுடனும் உள்ள பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென்று பொதுமக்களை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் திறந்த வெளியில் கூட்டாக பட்டாசு வெடிப்பதற்கு நலச்சங்கங்கள் முயற்சி செய்யலாம் என்றும் அது கூறியுள்ளது மருத்துவமனைகள் வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாக வெடிப்பதையும் அதிக ஒலி எழுப்பும் சரவெடிகளையும் தவிர்க்க வேண்டுமென்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டுமென்று சமூக நலன் மறறும் சத்துணவுத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா கேட்டுக் கொண்டுள்ளார் பெரும்பாலான மாநிலங்களில் சத்துணவு மமயத்தில் ஒரு பணியாளர் மட்டுமே பணி புரியும் நிலையில் தமிழ்நாட்டில்தான் சத்துணவு அமைப்பாளா சமையலர் மற்றும் உதவியாளர் என மூன்று பணியாளர்கள் பணி புரிந்து வருவதாக அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை ஏற்று அவர்களின் ஊதிய விகிதம் உயர்த்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

சத்துணவு ஊழியர்களுக்காக அரசு மேற்கொண்டுள்ள இத்தகைய செயல்களையும் லட்சக்கணக்கான குழந்தைகளின் நலனையும் கருத்தில் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு பணியாளர்கள் அதனை கைவிட்டு பணிக்குத் திரும்ப வேண்டுமென்று டாக்டர் சரோஜா வலியுறுத்தியுள்ளார் அசாம் மாநிலத்தின் டின்கக்கியா மாவட்டத்தில் தோலா என்ற இடத்தில் உல்ஃபா தீவிரவாதிகள் நேற்று பொது மக்கள் ஐந்து பேரை சுட்டுக்கொன்றனா் இந்த சுப்பவத்திற்கு அசாம் முதலனமச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் கண்டனம் தெரிவித்துள்ளார் தீவிரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார் மூத்த அமைச்சா்கள் திரு கேசவ் மகந்தா திரு பரிமல் சுக்லபைத்யா ஆகியோா் இன்று சம்பவ இடத்திற்குச் சென்று உள்ளூர் மக்களை சந்திக்கவுள்ளனர் அப்பாவி பொதுமக்களை கொல்வது பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு ரஞ்ஜித் தத்தா தெரிவித்துள்ளார் மக்களில் ஒரு பிரிவினா் அரசை நிலைகுவையச் செய்வதற்கு முயற்சிக்கிறா்கள் என்றும் அவா் குற்றம்சாட்டினார் இதற்கிடையே தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோரால் ஐந்து பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல அமைப்புகள் போராட்டங்களை நடத்தின கப்பற்படையிலிருந்து விலக்கப்பட்டுள்ள ஐ என் எஸ் விராத் கப்பலை மிதவை அருங்காட்சியகமாக மாற்றுவதற்கு மகாராஷ்டிரா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

பள்ளிக் கல்லூரி மாணவர்களிடையே கடல் சார்ந்த துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது என மகாராஷ்டிரா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கொங்கன் பகுதியில் உள்ள சிந்து தர்க்கில் நிவாதி பாறைகளுக்கு அருகே கான்கிரிட் அடித்தளம் அமைத்து இந்த கப்பல் நிறுத்தி வைக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு மகாராஷ்டிரா அரசு அனுப்பியுள்ள செயல் திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜப்பானில் ஏற்பட்டுள்ள தொழிலாளர் பற்றாக்குறையை போக்குவதற்கு வெளிநாடுகளிலிருந்து உடல் உழழப்புத் தொழிலாளா்களை அதிகம் கொண்டு வருவதற்கு வகை செய்யும் வரைவு மசோதாவுக்கு அந்நாட்டு அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்தது இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் சமா்ப்பிக்கப்பட உள்ளது இதற்கிடையே இந்த வரைவு மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகளும் பிரதமர் திரு ஷின் ஸோ அபே யின் சொந்தக் கட்சி உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஐந்தாண்டு விசா பெற்று ஐப்பாளில் பணி புரிய இந்த மசோதா வகை செய்கிறது இருப்பினும் அவர்கள் குடும்பத்தினர் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எந்த துறையில் சிறந்த தகுதியை தொழிலாளர்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஜப்பான் மொழியை பயின்று தேர்ச்சி பெற்ற பின் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சுட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைய முயற்சி சுய்வோர் எல்லையிலேயே கைது செய்யப்படுவார்கள் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பிடித்தவுடன் விடுவிப்பது என்று தற்போதுள்ள நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களின் தஞ்சம்டைதல் தொடர்பான மனுவை விசாரித்து நீதிமன்றம் தீர்ப்பு கூறிய பின்னரே விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் திரு ட்டிரம்ப் நேற்று இரவு தெரிவித்தாா் நீதிமன்ற தீர்ப்பு எதிர்மறையாக இருந்தால் சும்பந்தப்பட்டவர்கள் அவர்களின் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார்